வர்த்தக கூட்டமைப்பில் இன்று உரையாற்றுகிறார்

நாட்டின் பாதுகாப்புப் படைகள் எவ்வித சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

முதலமைச்சர் திரு

அஇஅதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர்

அந்நாட்டின் பல்வேறு வர்த்தக தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பேச்சு வார்த்தை மேற்கொள்ளும் பிரதமர் கரீபியன் நாட்டு அதிபர்களுடனான சிறப்பு மாநாட்டிலும் பங்கேற்கிறார் முன்னதாக ஸ்வச் பாரத் தூய்மை பாரத இயக்கத்தை சிறப்பாக முன்னெடுத்து சென்றதற்காக பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையின் உலகளாவிய தூய்மை விருதை பெற்ற பிரதமர் ஸ்வச்ச பாரதத்தை ஓர் இயக்கமாக மாற்றி செயலாற்றிய இந்தியர்கள் அனைவருக்கும் இவ்விருதை அர்பணிப்பதாகக் குறிப்பிட்டார்

நா தலைமையகத்தில் இந்திய நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள காந்தி சூரிய சக்தி பூங்காவையும் காந்தி அமைதி பூங்காவையும் திரு

ராஜ்நாத் சிங் சர்வதேச கடல்சார் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க உலக நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத்சிங் இதன்மூலம் திறன்மேம்பாடு மற்றும் சவால்களை சமாளிக்கும் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பு பயிற்சிகளில் கடல்சார் நாடுகள் இணைந்து செயல்பட வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

கேரளா மஹாராஷ்டிரம் கர்நாடக மாநில வெள்ளப் பெருக்கின் போது கடலோர காவல்படையினர் ஆற்றிய சேவையை பாராட்டிய அவர் மீனவர்களுடன் இணைந்து கடல்சார் பாதுகாப்பை உறுதிசெய்ய கடலோர காவல்படை மேற்கொண்டுள்ள சிறப்புத் திட்டத்தையும் எடுத்துரைத்தார் ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தின் ஒருபகுதியாக ஸ்வச் சாகர் அபியான் திட்டத்தையும் கடலோர காவல் படையினர் முன்னெடுத்துச் சென்று கடல் தூய்மையை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாராட்டினார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் இந்தியாவின் மிகப்பெரிய அடையாளமான தீன்தயாள் உபாத்யாயா ஏழை எளிய மக்களின் நலனுக்கான பணியாற்றியவர் என்று கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு உள்துறை அமைச்ச திரு அமித்ஷாவும் டெல்லி வாடிகா பூங்காவில் உள்ள பி ஜே பி

நட்டாவும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்தியோதயா மற்றும் ஒருங்கிணைந்த மனித நேயத்திற்கு வித்திட்ட தீன்தயாள் உபாத்யாயா சிறந்த தேசியவாதியாகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் திகழ்ந்தார் எனவும் புகழாரம் சூட்டினார் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தூய்மை பாரத மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு நடவடிக்கைகள் நாடுமுழுவதும் இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

பழனிச்சாமி கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு

முல்லைப்பெரியாறு பரம்பிக்குளம் ஆழியாறு நெய்யாறு நதிநீர் பிரச்சனைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன

பம்பா அச்சன் கோவில் நதிநீர் இணைப்புத் திட்டம் குறித்த பேச்சுவார்தைகளும் இதில் இடம்பெறும் இப்பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள கேரளம் சென்ற முதலமைச்சரை அம்மாநில முதலமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர் முன்னதாக சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே

காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு செயல்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்ரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளில் அஇதிமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிபெறும் என்று நம்பிக்கைத் தெரிவித்தார்

கருப்பணன் ஆகியோரும் கேரளம் சென்றுள்ளனர் தேர்தல் விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வேட்பாளர்களை அஇஅதிமுக இன்று அறிவித்துள்ளது

ஏற்கனவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தி மு க வேட்பாளராக அக்கட்சியின் விழுப்புரம் மத்திய மண்டல பொருளாளர் நா

ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்திருக்கிறார் இராணிப் பேட்டை தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இராணிப் பேட்டை மாவட்டத்திற்கு சிறப்பு அதிகாரியாக திவ்ய தர்ஷினி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இராணிப்பேட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு தனி மாவட்டமாக இராணிப்பேட்டை செயல்படத் தொடங்கும் என்றார் கலந்தாய்வு தமிழகத்தில் சித்தா ஆயுர்வேத மருத்துவப் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது

உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார்

இருவரி கிருஷ்ணகிரி மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் அரசு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி முகாம் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது இம்மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான சுற்றுலாத் தளங்களை தூய்மைப் படுத்தும் பணியை மாவட்ட சுற்றுலா அலுவலர் கிருஷ்ணகிரி சிறுவர் பூங்காவில் இன்று தொடங்கி வைத்தார்